தீவிரமடைந்துள்ளன

நடந்த பயங்கரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டார்கள்

கோவிந்த் இன்று புறப்பட்டார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்கிறாா்

போட்டியில் இந்திய வீராங்கனை மேரிகோம் பங்கேற்கிறார்

இதனையடுத்து அங்க பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது மசாமுந்த் நகரில் இன்று நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார் நேற்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோர் சத்திஷ்கரில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்

இன்று நடைபெறும்தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்திய நிதியமைச்சள் திரு அருண்ஜேட்லி மத்திய அமைச்சள் செல்வி உமா பாரதி மற்றும் பிஜேபியின் மூத்த தலைவர்கள் பேச உள்ளார்கள் காய்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா சமாஜ் வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் மற்றும் பலரும் தேர்தல் கூட்டங்களில் பேச உள்ளார்கள்

இதனிடையே தெலங்கானா ஜன சமதி மக்கள் கூட்டணி என்ற பெயரில் நான்கு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது மாநிலம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

தலைமை தோதல் அதிகாரி வாக்குபதிவு அதிகாரிகள் மற்றும் வட்டார அளவிலான ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளார் அரசியல் கட்சிகளும் களத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளனா்

ஜம்மு கஷ்மீர் ஷேப்பியான் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்பு படையுடன் நடந்த மோதலில் இரண்டு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் அங்கு ரெபான் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதங்கியுள்ளதாக கிடைத்த தகவலில் பெயரில் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை கற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கியால் சுடவே பதிலுக்கு பாதுகாப்பு படை வீரர்களும் திருப்பி சுட்டனர் இந்த சண்டையில் கொல்லப்பட்ட இரண்டு பயங்கரவாதிகளில் ஒருவா் அவ்பதா் என்ற பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்று காவல்துறை தெரிவித்தது பாதுகாப்பு படை வீரர்களின் முகாம்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் பலமுறை இவர்கள் தாக்கல் நடத்தியிருப்பதும் தெரியவந்துள்ளது அவர்களிடமிருந்து வெடிமருந்துகளும் ஆயுதங்களும் கைப்பற்றபட்டன

இந்தியாவும் வியட்நாமும் பல்வேறு முக்கிய துறைகளில் நெருக்கமான உறவை வைத்திருப்பதுடன் பாரம்பரிய நாகரிகத்தில் ஆழ்ந்த பங்களிப்பும் கொண்டுள்ளது குடியரசு தலைவர் தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக ஆஸ்திரேலியா செல்ல இருக்கிறார் இந்திய குடியரசு தலைவர் ஒருவர் ஆஸ்திரேலியா செல்வது இதுவே முதல் முறையாகும் குடியரசு தலைவரின் ஒருவார கால பயணத்தில் அவருடன் உயர்நிலை குழு ஒன்றும் செல்கிறது

மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுக் கூட்டத்தில் நாடாளுமன்ற குளிய்கால கூட்டத்தொடரை கூட்டுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டது தமிழ்நாட்டில் கஜா புயலால் பாதிப்புள்ளான மாவட்டங்களில் நிவாரண பணிகள் முழு வீச்கடன் தொடர்ந்து நடக்கின்றன முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இன்று நேரில் செல்ல இருக்கிறார் இதுதவிர மாநில அமைச்சர்களை பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களாக நியமித்ததன் பேரில் அந்த அமைச்சா்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நிவாரண பணிகளை ஒருங்கிணைப்பதாக முதலமைச்சர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இந்த பயல் பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை உயா்ந்துள்ளது புயல் தாக்கிய பகுதிகளில் மின்துண்டிப்பு ஏற்பட்டதால் அதனை சீர்செய்யும் பணி வேகமாக நடக்கிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகபட்டினத்தில் புயலில் அடித்து செல்லப்பட்ட மீனவர்களின் விசைப்படகுகளை மீட்பதற்கான முயற்சியும் வேகமாக நடக்கிறது இந்த புயல் காரணமாக ஏற்பட்ட சேதம் விவரம் குறித்து அறிக்கை கிடைத்ததும் மத்திய அரசு போதிய நிதி நடுதுக்கீடு செய்யுமென்று மத்திய அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உறுதி அளித்துள்ளார்

மேலும் மடிந்து போன ஆடு மாடுகளுக்கும் பாதிக்கப்பட்ட குடிசைகளுக்கும் நிவாரணத்தொகை வழங்கப்படுமென்றும் அவர் கூறியிருக்கிறார் மராமத்து பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடப்பதாகவும் முதலமைச்சள் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேற்குவங்கம் மற்றும் ஆந்திரபிரதேச மாநில அரசுகள் தங்கள் மாநிலத்தில் சிபிஐ புலன் விசாரணை மேற்கொள்ள தடை விதித்திருப்பதற்கு மத்திய நிதியமைச்சா் திரு அருண்ஜேட்லி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தவறுகளை மறைக்க முயல்வோரே இதுபோன்று தடை விதித்துள்ளார்கள் என்று போபாலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் கூறினார் ஊழலை பொருத்தவரை எந்த மாநிலமும் தனது இறையாண்மையை காட்டி தப்பிக்க முடியாது என்று கூறிய அவா் ஊழல் புகா்களை சிபிஐ விசாரித்தால் உண்மை வெளிப்பட்டு விடும் என்ற அச்சத்தில் தான் அந்த மாநிலஅரசு இப்படி ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளது என்றார் சாராதா சீட்டு கம்பெனி மோசுடியில் திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர்களின் தொடர்பை மேற்குவங்க அரசின் நடவடிக்கையால் காப்பாற்ற முடியாது என்றும் அவர் கூறினார் சிபிஐ என்பது நாடு முழுவதும் மத்திய அரசிலும் இதர அமைப்புகளிலும் நடக்கும் முறைகேடுகளை விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்டது என்பதால் அதன் நடவடிக்கைக்கு தடைவிதிப்பது கூட்டாசி முறைக்கு ஊறுவிளைவிக்கும் என்றும் திரு அருண்ஜேட்லி கூறினார் பிரதமர் அறிவித்த தூய்மை இந்தியா திட்டம் தேனி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் குப்பைகளை மட்கும் குப்பை மட்கா குப்பை என்று பிரித்து உரத்துக்கு பயன்படுத்தும் நடவடிக்கை தீவிரமாக செயல்படுத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இது ஜனநாயகத்திற்கு புறம்பான நடவடிக்கை என்று அவர் கூறியிருக்கிறார் இன்று அதிகாலை கேரள காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட திரு சுரேந்திரன் காவலில் வைக்கப்பட்டுள்ளார்

அவருக்கு முன்னர் அதிபராக இருந்த திரு அப்துல்லா யாமின் ஆட்சியின் போது ஜனநாயக கோட்பாடுகள் மீறப்பட்டு மனிதஉரிமைகள் நகக்கப்பட்டதாகவும் ஊழல் பெருகி இருந்தது என்றும் குற்றசாட்டு உள்ளது நேற்று நடந்த அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் கலந்து கொண்டார்